குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

திமுக செயற்குழுக் கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் கருணாநிதி யின் நிஜமான விசுவாசிகள் தம் பக்கம் இருப்பதாக திருமுகஅழகிரி கூறியுள்ளார் புதுவையில்

ராமதாஸ் கூறியுள்ளார் கொல்கொத்தா வில் இன்று காலமான முன்னாள் மக்களவைத் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி யின் மறைவிற்கு குடியரகத் தலைவர்

பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதுபெரும் நாடாளுமன்ற வாதியான சோம்நாத் சாட்டர்தி நாடாளுமன்றத்தில் வலுவான செல்வாக்குடன் திகழ்ந்தவர் என்று குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் மக்கள் நலனையே கொள்கையாகவும் கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் திகழ்ந்தவர் சோம்நாத் சாட்டர்ஜி என்று குடியரசுத் துணைத்தவைர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் இந்திய அரசியலில் ஜாம்பவானாகத் திகழ்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை செழுமையாக்கியவர் என்று பிரதமர் திருநரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி பிஜேபி தலைவர் திருஅமித் ஷா மத்திய உள்துறை அமைச்சர் திருராஜ்நாத்சிங் மாநிலங்களவைத் தலைவர் திருமதிகமித்ரா மஹாஜன் உள்ளிட்ட தலைவர்களும் சோம்நாத் சாட்டர்ஜி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துளளனர் சிறுநீரகப் பிரச்சனைகளுக்காக கொல்கொத்தா மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப் பட்டிருந்த சோம்நாத் சாட்டர்ஜி பல்லுறுப்பு செயல் இழப்பு காரணமாக இன்று காலை காலமாஞர்

மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் நிர்வாக ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேதாந்தா குழுமத்திற்கு மத்திய பசுமைத் திர்ப்பாயம் அனுமதி வழங்கியதை ஆட்சேபித்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது நிலைமைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி நேற்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தைத் தொடர்ந்து இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு மனுவை அவசர மனுவாக விசாரிக்கவும் தமிழக அரசு நாளை உச்ச நீதமன்றத்தில் கோரும் என தகவல் வெளியாகியுள்ளது

இந்த வழக்கில் அரசுக் கொறடா தரப்பு வழக்கறிஞரின் வாதங்களை நீதிமன்றம் நாளை கேட்டறியும் கருணாநிதி யின் நிஜமான விவசாயிகள் தம் பக்கம் இருப்பதாக அவர் மகன் திருழுகஅழகிரி கூறியுள்ளார் இன்று சென்னையில் கருணாநிதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினர் திமுக வின் அவசர செயற்குழக் கூட்டம் நாளை நடைபெற இருப்பது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது இக்கூட்டம் பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று அவர் பதில் அளித்தார் திமுக வின் நாளைய செயற்குழுக் கூட்டத்தில் கட்சியின் செயல்தலைவர் திரு

கஸ்டா லினை தலைவராக்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப் படுவதும் கட்சி விரோத செயல்பாடுகளுக்காக ஏற்கனவே திமுக வில் இருந்து நீக்கப்பட்டவர் திருழுகஅழகிரி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே திமுக வில் யாரும் அழகிரி யுடன் தொடர்பில் இல்லை என்றும் திமுக வில் அனைவரும் கட்டுக்கோப்பாகவே இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் திருஜேஅன்பழகன் கூறியுள்ளார் திருமுக அழகிரி கட்சியில் இல்லாதது கருணா நித எடுத்த முடிவே தவிர இப்போது உள்ளவர்களின் முடிவு அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் அண்ணா தொழிற்சங்கப் பேரவையின் முன்னாள் செயலர் திருசின்னசாமி அஇஅதிமுக வின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிச்சாமி ஆகியோர் இன்று கூட்டாக அறிவித்துள்ளனர்

சின்னசாமி மீது இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது

கேஜரிவால் வழக்கில் உச்ச நீதமன்றம் வெளியிட்ட திர்ப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டால்தான் புதுவைக்கு பொருந்துமே தவிர நேரடியாகப் பொருந்தாது என்பதை பிரதேசமான புதுவையில் துணை நிலை ஆளுனரை நிர்வாகியாகக் கருத முடியாது என்பதை துணைநிலை ஆளுனரும் புரிந்துகொள்ள வேண்டுமென முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் இருப்பதாக முதலமைச்சர் கூறுவது அரசியல் ரீதியில் சரி என்ரூலும் அரசியல் சாசன ரீதியில் சரியானதல்ல என்றும் முதலமைச்சர் விரும்பிஞல் யூனியன் பிரதேச சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசிடம் போராட வேண்டுமே தவிர துணைநிலை ஆளுனரிடம் அல்ல என்றும் கூறினர் அதே சமயம் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் எழுதிய கடிதம் ஒன்றை படிக்காமலேயே திருப்பி அனுப்பியது முதலமைச்சருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்றும் இது ஜனநாயக மரபுகளுக்குப் பேரிடியாக அமைந்திருப்பதாகவும் பேராசிரியர் ராமதாஸ் குறிப்பிட்டார் துணைநிலை ஆளுனருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான அன்றாட மோதல்களால் மக்கள் வெறுப்படைந்து விட்டதால் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நலனைக் கருத்தில் கொண்டு இருவரும் மேலும் அவர் கேட்டுக்கொண்டார்

தூத்துக்குடி துப்பாக்கி தடு மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து அரங்கேற்றிய சம்பவம் என்று ஐ

கூட்டத்தில் பேசியதற்காக திருதிருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டதைக் கண்டித்தும் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நீரந்தரமாக மூடிவிட்டு

லிங்காரெட்டிப்பாளையம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள புதுவை தமிழக கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நேற்று மாலை சர்க்கரை ஆலை முன்பாகக் கூடி சாராய வடியாலை மீண்டும் திறக்கப்படுவதை அனுமதிக்கக் கூடாது என முடிவெடுத்தனர்

புதுவையில் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் இருந்து மணல் எடுத்துப் பிழைக்க மாட்டு வண்டித் தொழிலாளர்களை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டுமென ஏஐடியுசி மாநிலச் செயலர் திருசேது செல்வம் கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மாட்டு வண்டித் தொழிலாளர்கள் ஆற்று மணல் எடுக்க அரசு தடை வித்திருப்பதால் மாட்டு வண்டித் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மட்டுமின்றி சாதாரண மக்களின் கட்டுமானப் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறிஞர் ஏஐடியுசி தலைவர் திருஅபிஷேக த்துடன் இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யை சந்தித்துப் பேசிய போது மாட்டு வண்டித் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பரிசீலிக்க முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக திரு

செல்வம் மேலும் தெரிவித்தார்

குளிர்சாதன இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவே தி விபத்திற்குக் காரணம் என்றும் தெரியவந்துள்ளது மூளைச் சாவிஞல் இறந்துபோனவர்களின் கைகளை தானமாகப் பெற்று

தேவையுள்ள ஒருவருக்குப் பொருத்தும் சிகிச்சையும் அண்மையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இத்தகைய இரட்டை கை மாற்று அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனை ஒன்றில் மேற்கொள்ளப்படுவது நாட்டிலேயே இதுதான் முதல்முறை என்றும் இந்த சிகிச்சை ஜிப்மர் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு மூலம் இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகம் மற்றும் புதுவையின் இதர பகுதிகளில் லேசான மழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் மக்களவைத் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

திமுக செயற்குழுக் கட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் கருணாநிதியின் நிஜமான விசுவாசிகள் தம் பக்கம் இருப்பதாக இருமுக அழகிரி கூறியுள்ளார் புதவையில் அதிகாரம் அரகக்கா நிர்வாகிக்கா என்பதில் முதலமைச்சரும் துணைநிலை ஆளுனரும் உண்மைகளை புரிந்துகொண்டு செயல்பட வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுன்னார்